ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் தயாரிக்கப்பட்ட இந்தியாவில் ஏவுகணைகளை வெளிநாடுகளுக்கு எற்றமதி செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

புதுச்சேரியில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளன ராம்நாத் மத்திய அரசின் டிஜிட்டல் இண்டியா இயக்கம் டிஜிட்டல் திறன் உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை போக்க தொடர்ந்து பாடுபட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

அதே சமயம் கொரோனா பெருந்தொற்றை வாய்ப்பாகப் பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் இந்தியா முன்னேற முடிந்ததற்கு கடந்த சில ஆண்டுகளில் டிஜிட்டல் கட்டமைப்பை அரசு வலுப்படுத்தி வைத்திருந்ததே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய தொழில்நுட்பங்கள் மூலமான புதுமையான தீர்வுகளை அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதாரமாக இந்தியாவை மேம்படுத்தவும் நாட்டின் மூலை முடுக்குகள் வரை சமூக சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார் டிஜிட்டல் இண்டியா இயக்கத்தின் நோக்கங்களுக்கு ஏற்ப டிஜிட்டல் இண்டியா விருது வழங்கும் விழா முதல் முறையாக இவ்வாண்டு முற்றிலும் ஆன்லைன் மூலமாக நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது

நரேந்திர மோடி இன்று டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ளார்

நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றமதி செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதனால் பாதுகாப்பு ஏற்றுமதி மூலமான நாட்டின் வருவாய் அதிகரிக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு துறைக்கான தளவாடங்கள் மற்றும் ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதற்கான இந்தியாவின் திறன் அதிகரித்து வருவதாகவும் ஏற்றுமதித் தேவைகளுக்கான ஆகாஷ் ஏவுகணைகளின் வடிவம் தற்போது இந்திய ராணுவத்தின் பயன்பாட்டில் உள்ள ஆகாஷ் ஏவுகணைகளின் வடிவத்தில் இருந்து வேறுபட்டதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பாதுகாப்பு ஏற்றுமதிகளுக்கு ஒப்புதல் அளிக்கும் பணிகளை துரிதப்படுத்த குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது

ஒயிட் டவுன் பகுதியில் வசிப்பவர்களுக்கு இயல்பான போக்குவரத்திற்கான அடையாள அட்டை பிரத்தியேகமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள ஹோட்டல்களில் தங்கி உள்ள சுற்றுலாப் பயணிகளின் வாகனங்களுக்கும் தனிப் பாஸ் வழங்கப்பட உள்ளது புதுச்சேரி கடற்கரையிலும் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களிலும் கொண்டாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் புதுச்சேரி கடற்கரையில் இட வசதிக்கு ஏற்ப குறைந்த எண்ணிக்கையில் சுற்றுலாப் அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு விதிமுறைகளை அமல்படுத்தஏதுவாக புதுச்சேரி கடற்கரைப் பகுதி நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது

புதுச்சேரி கடற்கரையிலும் நகரப் பகுதிகள் மற்றும் பொது இடங்களிலும் மதுபானங்களும் போதைப் பொருட்களும் தடை செய்யப்பட்டுள்ளன

கடற்கரையில் ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன கடற்கரைப் பகுதியில் ஆம்புலன்ஸ் வண்டிகள் நிறத்தப்பட்டு காவல்துறையின் உதவி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன வாகனங்களை நிறுத்த தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன

புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து கிழக்கு கடற்கரைச் சாலை நோக்கிச் செல்லும் பேருந்துகள் நெல்லித்தோப்பு இந்திராகாந்தி சதுக்கம் மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கம் வழியாக செல்ல வேண்டும் என்றும் ஈசிஆர் வழியாக புதுச்சேரிக்கு வரும் பேருந்துகள் சிவாஜி சதுக்கம் ராஜீவ்காந்தி சதுக்கம் மற்றும் இந்திரா காந்தி சதுக்கம் வழியாக பேருந்து நிலையத்தை அடைய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கனகசெட்டிக் குளம் கோரிமேடு முள்ளோடை மற்றும் மதகடிப்பட்டு எல்லை வழியாக புதுச்சேரிக்குள் நுழையும் சுற்றுலாப் பயணிகள் அனைவரையும் உடல் வெப்ப பரிசோதனை செய்யவும் சந்தேகத்திற்கு இடமான அறிகுறி உள்ளவர்களை தனிமைப் படுத்தி மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து அறிவித்துள்ளன பல்வேறு நடைமுறை சிக்கல்களுக்கு இடையில் புதுச்சேரி அரசு கொண்டாட கடுமையான முயற்சிகளை எடுத்து புத்தாண்டை வருவதால்அரசின் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

இழப்பீட்டுத் தொகை பெறாத நில உரிமையாளர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து இழப்பீடு பெற்றுக் கொள்ளலாம் என்று காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் திரு ஆதர்ஷ் அறிவித்துள்ளார் ஏனாம் ஏனாமில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் இணையதளம் மூலம் சுகாதார அடையாள அட்டை பெறத் தேவையான உதவிகளை சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று வழங்குவார்கள் என்று ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி திரு